முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

முன்னாள் முதலமைச்சர் டாக்டர்

சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் இன்று உரையாற்றிய பிரதமர் இதுவே குருதேவின் தொலைநோக்கு பார்வை என்று எடுத்துரைத்தார் இந்தியாவில் உள்ள சிறந்தவற்றின் மூலம் உலகம் பயனடைய வேண்டும் என்பதே அவருடைய அவா என்றும் அதேபோல் உலகத்தில் உள்ள சிறந்தவற்றில் நம்நாடு கற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் பாரீஸ் ஒப்பந்த சுற்றுச்சூழல் இலக்குகளை நோக்கி சரியான பாதையில் செல்லும் ஒரே நாடு இந்தியா என்றும் அவர் பெருமிதம் வெளியிட்டார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் மூலம் உலகளாவிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை இந்தியா முன்னெடுத்துச் செல்வதாகவும் பிரதமா் எடுத்துரைத்தாா் ரவீந்திரநாத் தாகூரின் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் இந்தியாவின் அறிவுசார் இயக்கத்திற்கு புதிய உந்துசக்தியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் கூறினார் ஆத்ம நிர்பார் பாரத் தன்னிறைவு திட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பிரதமர் இப்பல்கலைக்கழக மாணாக்கர் சமூக ஊடகத்தை பயன்படுத்தி உள்ளுர் விற்பனையாள்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்ய உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதன்மூலம் உள்ளுர் உற்பத்தியாளர்கள் தங்கள் இலக்குகளை எட்ட உதவ வேண்டும் என்றார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

எடப்பாடி கே

அண்மையில் இப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்த சுவர்களை சீரமைத்து தர வேண்டும் என விடுக்கப்பட்டதை அடுத்து இந்நடவடிக்கை

நிலையான நுகர்வோர் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும்

கிறிஸ்மஸ் பண்டிகை இயேசுபிரான் அவதரித்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கிறிஸ்தவ மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார் முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில் இத்திருநாளில் உலகெங்கும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் நலமும் வளமும் பெருகட்டும் என குறிப்பிட்டுள்ளார்

இந்நாளையொட்டி சென்னை மெரீனா கடற்கரையில் அமைந்துள்ள அன்னாரின் நினைவிடத்தில் முதலமைச்சா் துணை முதலமைச்சா் மற்றும் மாநில அமைச்சா்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எம்

ஆரின் திருவுருப்படத்திற்கு மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் திருப்பூரில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் ஏராளமான அஇஅதிமுக வினர் ஊர்வலமாக சென்று மாநகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில் பொது வாழ்விற்கு இலக்கணமாய் வாழ்ந்த பகுத்தறிவு பகலவனை நினைவுகூர்வதாகவும் சுய மரியாதை பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடையே கொண்டுசென்றவர் தந்தை பெரியார் எனவும் குறிப்பிட்டுள்ளா்

கார்த்திகா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

சிவராசு இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

நம்பெருமாள் முத்துகொச்சு பித்தாபூர் பதக்கம் வைர அபய ஹஸ்தம் பவள மாலை முத்துச்சரம் அடுக்கு பதக்கம் திருமார்பில் பெருமாள் தாயார் பதக்கம் வைர அட்டிகை மஹரி தலையில் சௌரி அர்த்ர சந்திரன் பெருமாள் பதக்கம் நெத்திப்பட்டை கொச்சு சுட்டி சௌரி கொண்டை அலங்காரத்துடன் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளியுள்ளார் பரமபத வாசல் திறப்பு நாளை நடைபெறும்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது